தமிழகசட்டப்பேரவைதேர்தலுக்கானமுன்னேற்பாடுகள் குறித்துதேர்தல் ஆணைத்தின் உயர்நிலைக்குழு இன்றுசென்னையில் ஆலோசனைமேற்கொள்கிறது

சட்டங்கள் தொடர்பாகஅடுத்தகற்றபேச்சுநடத்தவருமாறுவிவசாயிகளுக்குமத்தியஅரசுஅழைப்பு விடுத்துள்ளது

வானில் அரியநிகழ்வானசனியும் வியாழனும் ஒரே புள்ளியில் ஒளிரும் நிகழ்வு இன்றுமாலைஏற்படுகிறது

பதக்கங்களைவென்றது இனிவிரிவானசெய்திகள் தமிழகசுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானமுன்னேற்பாடுகள் குறித்துதேர்தல் ஆணைத்தின் உயர்நிலைக்குழு இன்றுசென்னையில் ஆலோசனைமேற்கொள்கிறது தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு

சீனிவாசாஉள்ளிட்டோர் இந்தக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் இன்று அங்கீகரிக்கப்பட்டஅரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமானவரித்துறைஅதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனைமேற்கொள்கின்றனர் மாவட்டதேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைஅதிகாரிகளுடனும் காணொலிகாட்சிவாயிலாகவும் அவர்கள் கலந்துரையாடுகின்றனர் நாளைமாநிலஅரசின் தலைமைச் செயலர் காவல்துறைதலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்தக்குழுவிரிவாகஆலோசனைமேற்கொள்கிறது

அஇஅதிமுகசார்பில் சென்னையில் நடைபெற்றகிறிஸ்துமஸ் விழாவில் கலந்தகொண்டுஅவர் பேசினார் சிறுபான்மைமக்களுக்குபாதுகாப்பு அரணாகஅஇஅதிமுக இருக்கும் என்றும் அவர் கூறினார் கொள்கைவேறு கூட்டணிவேறுஎன்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அஇஅதிமுகவின் கொள்கைகளின்படிதான் அரசின் செயல்பாடு இருக்கும் என்றும் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார் இந்தநிகழ்ச்சியில் பேசியஅஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மதச்சார்பின்மை ஏழைமக்களின் மேம்பாடு சமத்துவசமதர்மசமுதாயம் போன்றவற்றை தங்கள் கட்சிஉறுதியாககடைப்பிடிக்கும் என்றுதெரிவித்தார் திமுகஆட்சிப் பொறப்பில் இருந்தபோதுசிறுபான்மையினர் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்களைநிறைவேற்றியதாகஅக்கட்சியின் தலைவர் திரு கூறியுள்ளார்

தமிழகத்தின் வளர்ச்சிக்காகதிமுகதொடர்ந்தபாடுபடும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் விவசாயிகளின் வருவாயை இருமடங்காகஅதிகரிக்கவேண்டும் என்றநோக்கில் மத்தியஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகபிஜேபிமாநிலத் தலைவர் திருஎல் முருகன் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் பரவாக்கோட்டையில் மத்தியஅரசின் வேளாண் சட்டங்கள் குறித்துவிவசாயிகளிடையேஅவர் கலந்துரையாடினார் விவசாயிகளின் நலனுக்காகமத்தியஅரசுநிறைவேற்றியதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் இதனைவிவசாயிகள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காகபோராட்டங்களைநடத்திவருவதாகவும் திரு முருகன் தெரிவித்தார் வேளாண் சுட்டங்கள் தொடர்பாகஅடுத்தகட்டபேச்கவார்த்தைக்குவருமாறுவிவசாயிகளுக்குமத்தியஅரசுஅழைப்பு விடுத்துள்ளது

பேச்சுவார்த்தைக்குஉரியதேதியைபரிந்துரைக்குமாறும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் வேளாண் சட்டங்களுக்குஎதிராகதில்லியில் விவசாயிகள் மேறகொண்டுவரும் போராட்டத்திற்குதீர்வு கானும் நோக்கில் மத்தியஅரசு இந்தநடவடிக்கையைமேற்கொண்டுள்ளது மகாகவிபாரதியாரின் கவிதைகள் நமதுகலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாகஉள்ளதுஎனமத்தியநிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதில் பாரதியாரின் கவிதைகள் ஆழமாகபதிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காரணமாகத்தான் இகன் பல்வேறுதருணங்களில் பிரதமர் பாரதியாரின் கவிதைகளைஎடுத்துரைத்ததாகவும் அவர் கூறினார் அனைத்துதரப்பு மக்கள் குறித்தும் அவர்களின் குணங்கள் குறித்தும் பாரதிதன் பாடல்களில் எழுதியுள்ளதாகவும் அவற்றை இப்போதுபடித்தாலும் புதிதாக இருக்கிறதுஎன்றும் திருமதி நிர்மலாசீதாராமன் தெரிவித்தார் சனியும் வியாழனும் ஒரேஒளிப்புள்ளியில் வரும் அரியநிகழ்வு இன்றுநடைபெறவுள்ளது குரியன் இன்றுமறைந்தவுடன் இதனைக் காண இயலும் என்றுதமிழ்நாடுஅறிவியல் தொழில்நுட்பமையத்தின் இயக்குநர் டாக்டர் சவுந்தரராஜ பெருமாள் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

நீலகிரிமாவட்டத்தில் பழங்குடியினமக்கள் தங்கள் கைத்திறனைபயன்படுத்திபயனற்றவாண்டனாசெடிகள் மூலம் கலைப் படைப்புகளைஉருவாக்கிவருகின்றனர் தொரப்பள்ளிபகுதிமக்கள் இதனைஉருவாக்கிவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேபாளத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது

அதிநவீனபோர் விமானங்களைகொள்முதல் செய்யவுள்ளதாக பங்களாதேஷ் அறிவித்துள்ளது அருணாசலப்பிரதேசத்தில் பள்ளிமாணவர்களின் பயன்பாட்டிற்காகஒருலட்சம் காதிமுககவசங்களைஅம்மாநிலஅரசுகொள்முதல் செய்துள்ளது மும்பைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் இரவு நேரஊரடங்கு அமல்படுத்துவதுகுறித்துஅடுத்தசிலதினங்களில் முடிவெடுக்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையைஅடுத்தகிளாம்பாக்கத்தில் அதிநவீனவசதிகளுடன் புதியபேருந்துநிலையம் அமைக்கப்பட்டுவருவதாகஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிகூறியுள்ளார் நாகைமாவட்டம் நாகக்குடையான் கிராமத்தில் மினிகிளினிக்கைமாநிலஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் நேற்றுதிறந்துவைத்தார் காஞ்சிபுரத்தில் கண்களையும் கட்டிக் கொண்டுதட்டச்சுசெய்துசாதனைபடைத்த இரு இளைஞருக்குஆட்சியர் திருமதி மகேஸ்வரிரவிக்குமார் பாராட்டுதெரிவித்தார்

கேரளாஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேநடைபெற்றமற்றொருஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இருஅணிகளும் தலாஒருகோல் போட்டன இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் மோகன் பெகான் அணிபெங்களுருஅணியைஎதிர்கொள்கிறது